செயற்கை நுண்ணறிவை தவறான வழிகளில் பயன்படுத்துவதில் இருந்து உலகை பாதுகாக்க வேண்டுமென பிரதம் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

வழங்கப்படும் என மத்திய நிதியமைச்சா் திருமதி நிாமலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா்

சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டுத் தொகை மற்றும் நிலுவைத்தொகைகளை விரைவாக வழங்க வேண்டுமென தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது

மாநகரங்களில் சாலையோர உணவு விற்பனையாளர்களையும் இணையதள சேவையில் இணைக்க மத்திய அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது

வென்றது இனி விரிவான செய்திகள் செயற்கை நுண்ணறிவை தவறான வழிகளில் பயன்படுத்துவதில் இருந்து உலகை பாதுகாக்கும் விதமாக இத்தொழில்நுட்பத்தை பொறுப்புள்ள வகையில் பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்துப் பேசிய அவர் செயற்கை நுண்ணறிவுக்கான சர்வதேச மையமாக இந்தியா மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்தாா் தொழில்நுட்ப முன்னேற்றம் நாட்டில் வெளிப்படை தன்மையையும் சேவைகள் விரைவாக சென்றடைவதையும் உறுதி செய்துள்ளது என்றார்

நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் அதிவேக இணையதள சேவை வழங்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

வரும் காலம் இளைஞர்களின் காலம் என்று கூறிய பிரதமர் ஒவ்வொரு இளைஞரும் ஆற்றல் மிக்கவர்களாக திகழ்வார்கள் என்றும் குறிப்பிட்டார் செயற்கை நுண்ணறிவு பணிகளில் குழுவாக செயல்படுவதன் மூலம் பல்வேறு அற்புதங்களை படைக்க முடியும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் முன்னதாக மாநாட்டில் பேசிய மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் செயற்கை நுண்ணறிவு என்பது பல்வேறு வளர்ச்சிகளை ஏற்படுத்துவதற்கான ஆற்றல் மிக்கது என்பதால் இந்தியா அதனை வரவேற்பதாக கூறினார் இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்துவது குறித்து பிரதம் திரு நரேந்திர மோடி இஸ்ரேல் பிரதமா் திரு பெஞ்சமின் நேதன் யாகுவுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார்

இருநாட்டு மக்களுக்கு மட்டுமன்றி ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருநாடுகளும் முக்கிய துறைகளில் மேலும் நெருங்கி பனிபுரிய வேண்டியது அவசியம் என்று இரு தலைவர்களும் ஒப்புக் கொண்டனர் தண்ணீர் வேளாண்மை சுகாதாரம் வர்த்தகம் போன்ற துறைகளில் இருநாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது அவசியம் என்றும் இருநாட்டு பிரதமா்களும் வலியுறுத்தினா்

மேலும் இஸ்ரோ மற்றும் அதன் வாத்தக பிரிவான ஆன்ட்ரிக்ஸ் நிறுவனங்களின் செயற்கைகோள் செலுத்தும் நடவடிக்கைகளுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியில் இருந்து விலக்களிக்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் பங்கேற்ற மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டுத் தொகை மற்றும் ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தின் கீழ் விடுவிக்கப்படும் நிலுவைத்தொகையையும் விரைவாக வழங்க வேண்டுமென வலியுறுத்தினாா் உயர்த்தப்பட்ட குடும்ப ஒய்வூதியத்தை பெற ரானுவ வீரர்கள் குறைந்தபட்சம் ஏழாண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டுமென்ற விதிமுறையை பாதுகாப்புத்துறை ரத்து செய்துள்ளது

வாகனங்களுக்கான மாசு கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அடுத்தாண்டு ஏப்ரல் மாதம் முதல் கட்டுமான சாதனங்களுக்கும் அக்டோபர் மாதத்தில் இருந்து டிராக்டர்களுக்கும் நடைமுறைப்படுத்தப்படும் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அறிவித்துள்ளது

பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சென்னை தில்லி வாரணாசி அகமதபாத் இந்தூர் ஆகிய இறந்து மாநகரங்களில் சாலையோர உணவு விற்பனையாளர்களையும் இணையதள சேவையில் இணைக்க மத்திய நக்ப்புற வளா்ச்சித்துறையும் ஸ்விக்கி நிறுவனமும் ஒப்பந்தம் செய்துள்ளன மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை இணைச் செயலாளர் திரு சஞ்சய் குமாரும் ஸ்விக்கி நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரி திரு ராகுல் போத்ராவும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர்

சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து பேசிய முதலமைச்சர் இது தொடர்பான விளக்க அறிக்கையை ஆளுநரிடம் வழங்கியதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில அமைச்சர்கள் மற்றும் தலைமை செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தனர்

பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சி பணிகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் நேற்று அவர் ஆய்வு செய்தார்

சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை தமிழில் வெளியிட கோரும் வழக்கு விசாரணையை சென்னை உயா்நீதிமன்றம் ஆறு வாரங்களுக்கு ஒத்திவைத்துள்ளது இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஏ பி சாஹி மற்றும் நீதிபதி செந்தில்குமாா் ராமமூா்த்தி ஆகியோா் அடங்கிய அம்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சாா்பில் ஆஜரான வழக்கறிஞர் இது தொடர்பாக மத்திய அரசு தாக்கல் செய்து மறு ஆய்வு மனு ஒன்று தில்லி உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டினார் அத்துடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து மனுக்களையும் ஒன்றாக சேர்த்து விசாரிக்குமாறும் வலியுறுத்தினார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அனைத்து வழக்குகளையும் இணைத்து விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனா் திருவள்ளுர் மாவட்டத்தில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக இரவு நேரத்திலும் வாகன எண்களை பதிவு செய்யும் அதிநவீன ஏ பி எஸ் கண்காணிப்பு கேமிராக்களின் செயல்பாட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளா் திரு அரவிந்தன் சோழவரம் பகுதியில் தொடங்கிவைத்தாா்

தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் தேவையான முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்துரி கூறியுள்ளார்